இன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி ஒரிரு நாட்களில் தொடங்கி வைப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

பரவலாக்க அரசு முடிவெடுத்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்கு உரம் மற்றும் கூட்டுறவு வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்குள்ளது

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் களும் மூடப்பட்டுள்ளன நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா முழுஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதையும் தெருக்களில் தனிமனித இடைவெளி இல்லாமல் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது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 இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சுற்றுவட்டாரப் பகுதியில் நோய்த் தொற்று பரவாமல் இருக்க ஒருவார காலத்திற்கு கடைகளை அடைக்க வியாபாரிகள் முன்வந்துள்ளனர் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் இதுபோன்று வியாபாரிகளே முன்வந்து நோய்த் தொற்று தடுப்புப் பணிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினால் கண்பார்வை பாதிக்கப்படும் என்பதால் தொலைக்காட்சி வாயிலாக பாடம் நடத்த அரசு முடிவு செய்தது என்று கூறினார்

மாநில அரசு அளித்து வரும் நீட் தேர்வுக்கான பயிற்சியால் அரசுப் பள்ளி மாணவர்களும் மருத்துவப் படிப்புக்கு அதிக அளவில் தேர்வு செய்யப்படுவதை மாநிலம் விரைவில் காணும் என்றும் அவர் கூறினார்

முன்னதாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

விவசாயிகளுக்கு உரம் மற்றும் கூட்டுறவு வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எடப்பாடி பழனிசாமி முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் தெரிவித்துள்ளார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார்

பாரம்பரிய தமிழ் மருத்துவம் மிகுந்த பலனளிக்கக்கூடியது என்றும் தமிழக அரசு சித்த மருத்துவத்தை மேம்படுத்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னையில் சித்த மருத்துவத்தால் ஏராளமானோர் குணமடைந்ததால் மற்ற மாவட்டங்களிலும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கூறினார்

வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்நோய் தொற்று நிலவரம் குறித்து அவர் நேற்று பல்வேறு மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தினார் நோய் தொற்று பரவாமல் கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தாா்

இதுதொடர்பாக சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் இக்கடைகளின் பிரதிநிதிகளுடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர்

முன்னதாக ஈஞ்சம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மையத்தில் சிகிச்சையை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் இதுபோன்ற சிகிச்சை மையம் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏற்படுத்தப்படும் என்றார்

இத்தொடர்பான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் தண்டனைக் கைதிகள் இரண்டாண்டுகள் தண்டனையை அனுபவித்த பிறகே பரோல் வழங்க வேண்டும் என்று சிறை விதிகள் உள்ளதாக கூறினார்

பியூஷ்கோயல் கூறியுள்ளார் இதனால் தூய்மையான எரிசக்தியை பயன்படுத்தும் துறையாக ரயில்வே மாறும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

ஆந்திர மாநிலம் குண்டூரிலிருந்து மிளகாய் ஏற்றிக் கொண்டு முதலாவது சரக்கு ரயில் நேற்று பங்களாதேஷ் புறப்பட்டுச் சென்றது திருவனந்தபுரம் விமான தங்கக்கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஸ்வப்னா பிரபுகரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோர் பெங்களூருவில் நேற்று கைது செய்யப்பட்டனர்

வந்தேபாரத் இயக்கத்தின்கீழ் அமெரிக்கா குவைத் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியர்கள் சிறப்பு விமானங்களில் இன்று சென்னை அழைத்து வரப்படவுள்ளனர்